மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று அனைத்துக்கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

நரேந்திரமோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

நிறைவடைகிறது பட்ஜெட் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் குடியரசுத்தலைவர் திரு

நாளை மறுநாள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை சமா்ப்பிக்கப்படுகிறது இந்நிலையில் இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் வகையில் மக்களவைத் தலைவர் திருமதி

மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடுவும் நாளை காலை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நகர்ப்பற வீட்டுவசதி துறை அமைச்சர் ஹர்தீப்சிங் பூரி காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் புதுதில்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள அன்னாரின் சமாதியில் மலர்துாவி அஞ்சலி செலுத்தினர் அனைத்துக்கட்சியினரும் பங்கேற்ற சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது மேலும் தியாகிகள் தினமாகவும் இன்றைய தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளில் தேசப்பிதாவையும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்றவர்களின் தியாகத்தையும் நாடே நினைவுகூர்வதாக குடியரசுத்தலைவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி தண்டியில் தேசிய உப்பு சத்தியாக்கிரக நினைவகத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவச்சிலைக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது அனைத்து மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளிலும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது அதனைத்தொடா்ந்து சர்வோதய சங்கத்தினா் நிகழ்த்திய நூற்பு வேள்வி மற்றும் வழிபாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றார் காந்தி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காந்தி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச்சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு பிரசாந்த் மு வடநேரே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அதனைத் தொடர்ந்து புதிய இந்தியா இளைஞர் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் அங்கு இளைஞர்களுடன் கலந்துரையாடுகிறார்

முன்னதாக கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்

பன்வாரிலால் புரோஹித் நாளை தொடங்கி வைக்கிறார் இக்கருத்தரங்கில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் நீர்நில பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன

மாலை பொதுமக்கள் ஆளுநரிடம் கோரிக்கை மனுக்களை நாளை அளிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசண்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

தொழு நோய் ஒழிப்பு தினம் சர்வதேச தொழுநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

தொழுநோய் கூட்டு மருந்து சிகிச்சையின் மூலம் இந்நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்றும் இது அனைத்து அரசு ஆரம்ப சுகாதாரநிலையங்கள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தொழுநோய் விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்ட அமைச்சர் புனர்வாழ்வு உபகரணங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் தொழுநோய் துறையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் அவர் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர்

தூத்துக்குடியில் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சந்தீப் நந்தூரி இன்று தொடங்கி வைத்தாா் பாளையங்கோட்டையில் மாணாக்கர் கலந்துகொண்ட விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று தொடங்கி வைத்து இந்நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்

மாலிக் பெரோஸ்கான் தமிழகத்தில் மே மாத இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டு ஜுன் ஜுலை மாதத்திற்குள் உள்ளாட்சிதேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக்

பெரோஸ்கான் தெரிவித்துள்ளா் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

இம்மாவட்டத்தில் ஒசூர் சூளகிரி தளி உள்ளிட்ட இடங்களில் ஒரு லட்சம் ஏக்கரில் பல்வேறு மலர் வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன

பெரம்பலூர் மாவட்டத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் படித்த இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது

பயிற்சி வழங்குவோருக்கான தேர்வு முகாம் இன்று வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திலும் நாளை வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திலும் நடைபெற உள்ளது

சேவூர் ராமச்சந்திரன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு